நரேந்திர மோடி கூறியுள்ளார்

காரைக்கால் பருத்தி விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனைக்கூட வசதிகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென புதுச்சேரி வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கொரோனா பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள சவால்கள் தற்சார்பு இந்தியா வை உருவாக்க உதவும் என்றும் உள்நாட்டு பொருட்களுக்கு குரல் கொடுப்பதே இதற்கு வழி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாட்டின் இறக்குமதியைக் குறைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதற்கு ஏதுவாக உள்நாட்டு உற்பத்தியைப் பெருக்க அரசு அண்மையில் அறிவித்துள்ள சீர்திருத்தங்கள் பெருமளவில் உதவும் என்றார் இந்த வகையில் சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பிரதமர் பாராட்டி உள்ளூர் பொருட்களை மக்கள் வாங்கிப் பயன்படுத்தினால் இவர்களின் பங்களிப்பை கௌரவிப்பதாக அமையும் என்றார் அத்தியாவசியப் சட்டத்திலும் வேளாண் விளை பொருட்களுக்கான பொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் சட்டத்திலும் அரசு கொண்டு வந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களால் வேளாண் பொருளாதாரம் மீதான கட்டுப்பாடுகள் நீங்கி விவசாயிகளுக்கு பெரிய அளவிலான சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

மற்ற இருவர் மாஹே பகுதியைச் சேர்ந்தவர்கள்

புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்தவர்களில் ஐவர் குணம் அடைந்து இன்று மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப் பட்டனர்

மல்லாடி

இதுகுறித்து அவர் கூறுகையில்

பருத்தி விளைச்சலை விவசாயிகள் நல்ல விலைக்கு விற்க ஏதுவாக காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மூலம் சனிக்கிழமை தோறும் மறைமுக ஏலம் நடத்தப்படுவதால் விவமசாயிகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இம்மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் மருத்துவமனைக்கு கொரோனா அறிகுறியுடன் வரக்கூடிய நோயாளிகளையும் இதர நோயாளிகளையும் தனித்தனியே அமர வைத்துப் பரிசோதிக்க மருத்துவ அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் நோயாளிகளையும் அமைச்சர் சென்று பார்த்து அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் முன்னதாக புதுச்சேரி ராஜீவ் காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையிலும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் நேரடி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் சமூக இடைவெளியைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் முகக் கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஏனா மில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ஏனா மில் உள்ள பிள்ளராய வீதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்

இதற்கிடையே ஏனா மைச் சேர்ந்த சீனிவாச ராவ் என்னும் ஆட்டோ ஓட்டுனர் தமது ஆட்டோவில் சானிடைசர் மற்றும் கைகழுவும் வசதிகளைப் பொருத்தி அனைத்துத் தரப்பினரின் பாராட்டைப் பெற்றுள்ளதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

பாலசுப்ரமணியன் கோரியுள்ளார் இதுகுறித்து கல்வி அமைச்சர் திரு

தமிழக அரசு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ததைத் தொடர்ந்து மாணவர்களின் மதிப்பெண்ணைக் கணக்கிடுவதற்காக வருகைப் பதிவேட்டு விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் நாளைய தினத்திற்குள் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டுமென இன்று உத்தரவிட்டுள்ளது

மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டுத் தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் வருகைப் பதிவேடு அடிப்படையில் இறுதி மதிப்பெண் வழங்கப்பட உள்ளது நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசைப் பட்டியலை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று வெளியிட்டுள்ளார் இதன்படி சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனம் நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனமாகத் திகழ்கிறது

நாட்டின் சிறந்த கல்லூரியாக டெல்லி மிராண்டா ஹவுஸ் கல்லூரி தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளது

இத்தகைய விலங்குகளின் இறக்குமதி உடைமை மற்றும் பரிமாற்றத்தை முறைப்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப் பட்டுள்ளன

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

காரைக்கால் பருத்தி விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனைக்கூட வசதிகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென புதுச்சேரி வேளான் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்